புதிய இந்தியாவை ஏற்படுத்த தமது அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோதி தெரிவித்துள்ளார்

திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளுக்கும் உரிய காலத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

இந்நிலையில் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாடுமுழுவதும் களைகட்ட தொடங்கியுள்ளது

வான் நிலம் விண்வெளி என்ற அனைத்து நிலைகளிலும் தமது அரசு துணிச்சலை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தமது அரசு முக்கிய தீர்மானங்களை தயக்கமின்றி எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டாள்

முன்னதாக நேற்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை அம்மாநிலத்தில் தொடங்கிய அவர் பேரணி ஒன்றிலும் பங்கேற்றார் அமேதி மக்களவை தொகுதியின் முஸா பர் கானா வாக்குச்சாவடி பணியாள்களிடமும் அவர் கலந்துரையாடினார்

பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த அவர் அங்குள்ள பிஜேபி வேட்பாளர் நைனார் நாகேந்திரனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

நரேந்திரமோதியையே மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

நாம் தமிழர் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் மன்சூர் அலிகான் தமது கட்சிக்கு ஆதரவாக இன்று வாக்கு சேகரித்தார் தேர்தல் இருவரி தஞ்சை பேருந்து நிலையம் அருகே தனியார் விடுதில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த துணி மூட்டைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை இன்று பறிமுதல் செய்தாா்

பாப்டே தலைமையிலான அமர்வு தேர்தல் நடத்தும் தேதிகளை நீதிமன்றம் முடிவுசெய்ய முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தான் முடிவுசெய்ய வேண்டும் தெளிவுபடுத்தியது என்றும் முன்னதாக இதுகுறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திடம் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இந்த மூன்று தொகுதிகள் தொடர்பான வழக்குகள் சென்னை உயா்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் தேர்தல் நடத்த இயலாத சூழல் ஏற்பட்டதாக ஆணையம் தெரிவித்திருந்தது

முன்னதாக குரேசியா தலைநகர் ஸக்ரேப் பல்கலைகழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவில் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை ஒடுக்குவது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் இந்தியா முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக குடியரசுத்தலைவர் தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில்பேசிய அவர் பருவமாற்ற சவால்களுக்கு தக்கவாறு மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார் வாகனங்களை பகிர்ந்துகொள்வது மின்வாகனங்களின் பயன்பாடு இருசக்கர வாகனம் மற்றும் அதுசார்ந்த பயன்பாடு போன்றவை வரவேற்கத்தக்க மாற்றங்கள் என்றும் இதன்மூலம் காற்று தூய்மை அடையும் என்றும் குறிப்பிட்டார் காற்றின் தரம் குறித்த தமது கவலையை எடுத்துரைத்த திரு வெங்கையா நாயுடு குளிர்காலங்களில் கூட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் மாசு அதிகரித்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார் இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை முறையான வழிகளில் எதிர்கொண்டு உடல் நலததையும் நகரங்களின் சுகாதாரத்தையும் பேணவேண்டும் என்றார்

நீதிமன்றம் திரைப்படம் நாடுமுழுவதும் நாளை வெளியாக உள்ள ராம்கி ஜன்ம பூமி திரைப்படத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது

பாப்டே தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது

ஹாக்கி மலேசிய இப்போ நகரில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான்ஷா கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை மறுநாள் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது